கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது

வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார்

பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு மூன்று லட்சம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்காரணமாக ஒகனேக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஊரக வளர்ச்சித் துறையினர் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் தொடர்ந்து வலிபுறுத்தி வருகின்றனர் ஆங்காங்கே வெள்ள ஆபாப எச்சரிக்கைகளும் விடப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை தங்க வைப்பதற்காக ஊட்டமலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தருமபரியிலிருந்து தண்டபாணி ஒகனேக்கலில் வெள்ளப் பாதிப்பை ஆய்வு செய்த உயர்கல்வித் துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

மேட்டுர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன்மூலம் டெல்டா பாசனத்திற்கு விரைவில் தண்ணீர் திறக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்

இதற்கிடையே மழை மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உதகமண்டலம்

ஒரு வார காலமாக பெய்து வந்த மழை நேற்று சற்று குறைந்து ஆறுகல் அளித்த நிலையில் இன்று காலைமுதல் மழை பெய்துவருவது மீட்பு மற்றம் நிவாரணப் பணிகளுக்கு பின்னடைவு எற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவையில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சா் தெரிவித்தார் தமிழகத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பொதுவிநியோகத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் சொரக்குடி ஊராட்சியில் உள்ள குளத்தில் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தப் பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான கட்டணங்களை சி பி எஸ் சி உயர்த்தியுள்ளது

ஐந்தாண்டுகளுக்குப் பிறகு தேர்வு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக சி பி எஸ் சி கூறியுள்ளது

ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்புவதற்கு வெளிநாடுகள் உதவிட தேவையில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு அஸ்ரஃப் கானி கூறியுள்ளார்

முதல் போட்டி மழையினால் கைவிடப்பட்டது மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெற உள்ளது

மியான்மில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் சீனா தாய்பே மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது

நவ்ஜோத் கவுர் கிரண் மற்றும் சாக்ஷி மாலிக் வெண்கல பதக்கம் வென்றனா்

தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது